வளர்ச்சியை பெறுவதுடன் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

வட்டத்தின் சார்பில் இளைஞர்களுக்கு விழிப்புனர்வு ஏற்படுத்தும் வகையில் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளதாக தொல்லியல் துறை கூறியுள்ளது

உணவு பதப்படுத்தம் துறையை மேம்படுத்துவதன் மூவம் வேளாண்துறை அதிக வளர்ச்சியை பெறுவதுடன் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று மத்திய வேளான் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் தஞ்சையில் உள்ள இந்திய உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பக் கழகத்தின் மாணவர்கள் தங்கும் விடுதி மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை அமைச்சர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தற்சார்பு இந்தியா திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் உணவு பதப்படுத்தும் துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக கூறினார் தன்னிறைவு இலக்கை எட்ட வேளாண்துறையின் வளர்ச்சி மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதார உயர்வு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இவற்றை எட்டும் வகையில் தொலைநோக்குப் பார்வையுடன் வேளாண்துறை அமைச்சகம் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டார்

இந்த பண்டிகை கால ரயில்களின் கட்டணம் சிறப்பு ரயில்களின் கட்டணத்திற்கு இணையாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விழாக்கால ரயில்களுக்கான கால அட்டவணையை மண்டல ரயில்வே நிர்வாகங்கள் அறிவிக்கும் என்றும் ரயில்வே துறை கூறியுள்ளது மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து அடுத்தமாதம் மூன்றாம் தேதி அனைத்துக்கட்சிக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

தமிமுன் அன்சாரி வலியுறுத்தியுள்ளார்

வினய் அறிவுறுத்தியுள்ளார்

திருச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தொல்லியல் வட்டத்தின் சார்பில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தும் வகையில் கலாச்சார நடத்தப்படவுள்ளதாக தொல்லியல் துறை கூறியுள்ளது இத்தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய திருச்சி தொல்லியல் வட்டத்தின் கண்காணிப்பாளர் டாக்டர் அருள்ராஜ் பள்ளி கல்லூரி மாணவர்களை ஈடுபடுத்தி இந்த இயக்கம் நடத்தப்படும் என்றார் தஞ்சை பெரிய கோவில் மற்றம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள தொல்லியல் சின்னங்களின் முக்கியத்துவம் குறித்து இதில் விளக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

முருகன் கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல்மிக்க செயல்பாடுகள் காரணமாக தமிழகத்தில் கட்சியின் பலம் அதிகரித்து வருகிறது என்றார் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திராவில் கரையை கடந்த நிலையில் குமரிக் கடல் மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாமென சென்னை வானிலை ஆய்வுமையம் அறிவுறுத்தியுள்ளது இதுதொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வாளிலை ஆய்வு எமய இயக்குநர் திரு புவியரசன் நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் மேற்குத்தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார்

டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார்

டொனால்டு ட்ரம்ப் செயல்படுவதாக ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் திரு ஜோ பிடன் குற்றம் சாட்டியுள்ளார்

எல்லையில் அமைதியை பராமரிக்க முயற்சிகள் மேற்கொள்வது என்றும் இருதரப்பு பிரச்சினைகளை தீர்க்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவது எனவும் இந்தியாவும் சீனாவும் ஒப்புக் கொண்டுள்ளன